நாராயணசாமி கூறியுள்ளார்

சிங் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

கடல் கடந்த இந்தியர்களின் தாயகத் தொடர்புகளை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தின விழா கொண்டாடப்படுகிறது

நரேந்திர மோடி கூறியுள்ளார் எளிமையான மக்களுக்கு உகந்த ஜிஎஸ்டி கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவதே அரசின் நோக்கம் என்று ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் நேற்று நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் சரக்கு மற்றும் சேவை வரிக்கு பதிலாக இணக்க வரி செலுத்துவதற்கான ஒரு கோடி ருபாய் ஆண்டு வர்த்தக வரம்பும் ஒன்றரை கோடி ருபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது முத்தலாக் விவாகரத்து முறையை தடை செய்வதற்கான அவசரச் சட்டத்தை மீண்டும் பிறப்பிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

இந்திய மருத்துவ கவுன்சிலை கமிட்டி ஒன்றின் மூலம் நிர்வகிப்பது தொடர்பான அவசரச் சட்டத்தை மீண்டும் பிறப்பிக்கவும் குஜராத் மாநிலம் வதோதரா வில் உள்ள தேசிய ரயில் மற்றும் போக்குவரத்து கல்விக் கழகத்திற்கு துணை வேந்தர் பதவி உருவாக்கவும் மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது

நிதின் கட்கரி தலைமையில் உடன்பாடு செய்து கொண்டனர்

திட்டத்தின் ஒரு பகுதியாக பாசனக் கால்வாய்கள் மற்றும் குடிநீர் கால்வாய்களை அமைப்பதற்கான செலவை மத்திய அரசு ஏற்கும் மக்களவை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்றும் நாளையும் புதுடெல்லியில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளின் கூட்டம் ஒன்றை நடத்துகிறது தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தலைமையிலான இக்கூட்டத்தில் வாக்காளர் பட்டியலை புதுப்பிக்கும் பணிகள் குறித்தும் வாக்காளர் பதிவு அதிகாரிகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு வசதிகள் மற்றும் விவி பேட் மின்னனு வாக்குபதிவு இயந்திரங்களின் பயன்பாடு குறித்தும் விவாதிக்கப்படுகிறது

உமேஷ் சின்ஹா தலைமையில் அமைக்கப்பட்ட குழு இன்று தனது அறிக்கையை தேர்தல் ஆணையத்திடம் சமர்பித்துள்ளது பாஜக தேசிய கவுன்சில் கூட்டம் புதுடெல்லியில் இன்று தொடங்கியது

வரவிருக்கும் மக்களவை தேர்தலுக்கான கட்சியின் உத்திகள் மற்றும் இதர பிரச்சனைகள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது நாளை இம்மாநாட்டின் நிறைவு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றுவார் பாரதீய ஜனதாவுடன் திமுக ஒருபோதும் கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று திமுக தலைவர் திரு ஸ்டாவின் கூறியுள்ளார் வாஜ்பாய் வழியில் பழைய நண்பர்களை வரவேற்க தாம் தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பேசியிருப்பதை சுட்டிக் காட்டி சென்னையில் இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் அவர் இவ்வாறு கூறினார் நிலையான ஆட்சி தேவை என்ற உன்னத நோக்கத்திற்காகவே முன்பு பாரதீய ஜனதாவை உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் குறைந்தபட்ச செயல் திட்டம் உருவாக்கிய வாஜ்பாயுடன் திமுக கூட்டணி வைத்து கொண்டதாக தெரிவித்த அவர் பிரதமர் மோடி வாஜ்பாயும் அல்ல மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக ஆரோக்கியமான கூட்டணியும் அல்ல என்றார்

இது தொடர்பாக இன்ற தமிழக அரசு தாக்கல் செய்த மனு மீது நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளது இதற்கிடையே உயர்நீதிமன்றத்தின் இன்றைய உத்தரவை ஆட்சேபித்து எவரேனும் உச்சநீதிமன்றத்தை அணுகினால் தங்களை கேட்காமல் முடிவெடுக்க கூடாது என வலியுறுத்தி தமிழக அரசு இன்று உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது புதுச்சேரியில் பொங்கல் பரிசு அனைத்து மக்களுக்கும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறினார் சென்னை விமானநிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பொங்கல் பண்டிகைக்கு ரொக்கத் தொகை வழங்குவது குறித்து நீதிமன்றத் தீர்ப்பின் முழு விவரம் அறிந்த பிறகே முடிவெடுக்கப்படும் என்று கூறினார் சிபிஐ யின் நம்பகத்தன்மை தற்போது குறைந்து வருவதாகவும் ரபேல் ஊழல் குறித்து விசாரிக்க கூடாது என்பதற்கவே திரு அலோக் வர்மா பதவி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்த அவர் புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது குறித்து சட்டப் பேரவையை கூட்டி முடிவெடுக்கப்படும் என்றும் கூறினார் புதுடெல்லி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி ஷீலா தீட்ஷித் துக்கு புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி தமது வாழ்த்துகளை தெரிவித்துள்ளார் தெலுங்கானா மாநிலத்தில் இயங்கி வரும் உண்டு உறைவிட பள்ளியை புதுவை சமூக நலத்துறை அ மைச்சர் திரு கந்தசாமி கல்வி அமைச்சர் திரு கமலக்கண்ணன் ஆகியோர் இன்று நேரில் சென்று பார்வையிட்டு இப்பள்ளியின் கட்டமைப்பு பாடத்திட்டம் மற்றும் செயல்பாடுகளை கேட்டறிந்தனர் புதுச்சேரியில் கட்டப்பட உள்ள உண்டு உறைவிட பள்ளிக்கு இது மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று அமைச்சர்கள் தெரிவித்தனர்

திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு

சிவா இந்த காசோலைகளை பயனாளிகளுக்கு வழங்கினார் நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய தலைமைச் செயல் அலுவலர் திரு லாரன்ஸ் குணசீலன் இளநிலை பொறியாளர் திரு அருள்மொழி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் புதுச்சேரி மக்களுக்கு பொங்கல் பரிசுப் பொருட்கள் வழங்கும் விஷயத்தில் நீதிமன்றத்தின் தீர்ப்பை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி திரித்து கூறுவதாக அதிமுக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் திரு அன்பழகன் குற்றம் சாட்டினார் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரிசி கரும்பு வெல்லம் உள்ளிட்ட பொங்கல் பரிசுப் பொருட்களை அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கலாம் என்றும் ரொக்கப் பணம் தருவதற்கு மட்டுமே நீதிமன்றம் நிபந்தனைகளை விதித்துள்ளது என்றும் குறிப்பிட்டார் ஆனால் புதுச்சேரியில் வறுமைக் கோட்டிற்கு கீழே உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டுமே பொங்கல் பரிசுப் பொருட்கள் வழங்கப்படும் என்று துணை நிலை ஆளுநர் கூறியிருப்பது சரியல்ல என்றும் கூறினார் எனவே இந்த விவகாரத்தில் புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி மீது சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் புதுச்சேரி காங்கிரஸ் அரசும் துணை நிலை ஆளுநரும் தங்களது பதவியை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு நல்லது செய்யாமல் அவர்களை தொடர்ந்து ஏமாற்றுவதிலேயே குறியாக இருப்பதாக கூறினார்

புதுச்சேரியில் அவசரமாக முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் உள்ள போது அமைச்சர்கள் திருகந்தசாமி மற்றும் திரு

புதுச்சேரி எல்ஆர் பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை அரசே ஏற்று நடத்த வேண்டும் கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி கரும்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் சுதேசி மில் அருகே இன்று உண்ணாவிரதப் போராட்டம் நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட கரும்பு விவசாயிகள் இதில் கலந்து கொண்டனர்

தவிர எல்ஆர் பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் மூவர் குழு நிர்வாகத்தின் போது நடந்த முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர்

சிவன் தெரிவித்துள்ளார்